இந்தியாவை ஒளிரச் செய்யும் பங்கும் உலக வாய்ப்பும் மாணாக்கருக்கு உள்ளதாக குடியரசு தலைவர் திரு

வேளாண் நிலவியதால் நாடாளுமன்ற இருஅவைகளும் பிற்பகல் வரை இன்று ஒத்தி வைக்கப்பட்டன

பக்தி சிரத்தையுடன் மேற்கொள்ளப்படுகிறது

கல்வி வாழ்க்கையின் ஒன்றிணைந்த மற்றும் பகுதியாக திருக்குறள் பெயரைத் திகழ்கிறது என்று கூறிய அவர் திருவள்ளுவரின் தாங்கிய இப்பல்கலைக்கழகம் நாட்டின் பெருமைமிகு பல்கலைக்கழகமாக உருவெடுத்துள்ளது என்று புகழாரம் சூட்டினார்

நம்நாட்டின் உயர்கல்விமுறை கிராம பகுதியிலும் ஒடுக்கப்பட்ட பிரிவு மக்களுக்கும் தொண்டு செய்யும் வகையில் உருவெடுத்துள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார் உயரிய இடங்களை தொட நாம் இழந்த காலத்தை மீட்டெடுக்கவேண்டும் என்று கூறிய அவர் ஆங்கிலேய ஆட்சிக்கு முன்னரே நம்நாட்டில் செழுமையான கல்விமுறை இருந்ததாகவும் அதை சீர்த்திருத்தம் என்ற பெயரில் ஆங்கிலேய ஆட்சியாளர்கள் நிராகரித்ததாகவும் குறிப்பிட்டார்

சமுதாயத்தின் தேவைகளை பூர்த்தி செய்யும் அதேவேளையில் குழந்தைகளும் இளைஞர்களும் தனி வளர்ச்சியின் ஒருபகுதியாக கல்வியை கற்றுக் கொள்ள இது வகைசெய்வதாக குறிப்பிட்டார் இக்கல்வி முறையில் பயின்று வெளிவரும் மாணாக்கர் தன்னம்பிக்கையுடனும் எதிர்கால சவால்களை எதிர்கொள்ளும் தகுதி உடையவராகவும் இருப்பார்கள் என்றார் பட்டம்பெறும் மாணாக்கர் தமது சொந்த வாய்ப்புகள் முயற்சிகள் அறிவாற்றல் ஆகியவற்றின் வலிமையால் வெற்றி படிக்கட்டில் முன்னேற வேண்டும் என்றும் அவர் கூறினார் புதியகல்வி கொள்கை மாணவர்களுக்கு ஏராளமான வாய்ப்புகளை திறந்துவிடும் என்று கூறிய குடியரசு தலைவர் கற்றலின் மூலம் அறியாமை விலகுவதை நாம் உணரலாம் என்றார் கல்வியோடு நமது நற்செயல்கள்தான் சமுதாயத்தில் நமது பெயரை நிலைநாட்டும் என்றும் குறிப்பிட்டார் புத்தக அறிவு வாழ்க்கை அறிவுக்கு இடையே உள்ள வேறுபாட்டை கருத்தில் கொண்டு மதி நுட்பத்துடன் வாய்ப்புகளை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்றும் கூறினார் தாய்நாட்டிற்கு நன்றி செலுத்தும் அடையாளமாக நம்நாட்டின் வளர்ச்சிக்கும் மேம்பாட்டிற்கும் பங்களிக்க நாம் முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும் என்றும் அறிவுறுத்தினார் பொருளாதார வளர்ச்சியிலும் முன்னேற்றப் பாதையிலும் நாம் முன்னெடுத்து செல்வது குறித்து உலகநாடுகள் நம்மிடமிருந்து கற்றுக்கொள்ளும் ஆவலுடன் நம்மை நோக்கி திரும்பியுள்ளதாக அவர் பெருமிதம் தெரிவித்தார் மாணாக்கரின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு குடியரசு தலைவர் நல்வாழ்த்துக்களை உரித்தாக்கினார்

இந்நிகழ்ச்சியில் தமிழக ஆளுநரும் பல்கலைக்கழக வேந்தருமான பன்வாரிலால் புரோஹித் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நிறுவனநாள் மத்திய தொழில் பாதுகாப்புப்படையின் நிறுவனநாள் இன்று கொண்டாடப்படுவதையொட்டி பிரதமர் திரு

குடியரசு துணைத்தலைவர் திரு வெங்கைய்யா நாயுடு விடுத்துள்ள செய்தியில் அரசு நிறுவனங்கள் தனியார் பிரிவுகள் உட்பட நாட்டின் பாதுகாப்பை முன்னெடுத்துச் செல்லும் இவர்தம் அளப்பறிய சேவைக்கு நன்றி தெரிவித்துள்ளார் உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தமது செய்தியில் பேரிடரின் போதும் நாட்டின் வளர்ச்சியிலும் இவர்கள் சிறப்பாக செயலாற்றுவதாகவும் அர்ப்பணிப்பு மிகுந்த சேவையை வணங்குவதாகவும் குறிப்பிட்டார் பாதுகாப்பு அமைச்சர் திரு ராஜ்நாத் சிங் விடுத்துள்ள செய்தியில் பல பரிமானங்களை கொண்ட இப்படையினர் வீரத்திற்கும் தொழில்நேர்த்திக்கும் பெயர்போனவர்கள் என்று பாராட்டியுள்ளார்

நரேந்திரமோடி றீமத் பகவத்கீதை ஆங்கில விளக்கவுரை மின்னனு புத்தகத்தை நாளை காலை காணொலிமூலம் வெளியிடுகிறார் திருச்சி திருப்பராய்த்துறை றீ ராமகிருஷ்ண தபோவனத்தின் வெளியீடாகிய சுவாமி சித்பவானந்தர் இயற்றிய இவ்விளக்கவுரை வெளியீட்டு ஏற்பாடுகளை தபோவனத்தின் கிளை நிறுவனமான கரூர் றீ சாரதா நிகேதன் மகளிர் கல்லூரி தொகுத்து வழங்குகிறது

மனுக்களை விலக்கிக்கொள்ள நாளைமறுநாள் கடைசி நாளாகும்

டேராடுனில் இன்று நடைபெற்ற பி ஜே பி சட்டப்பேரவை குழுகூட்டத்தில் இதற்கான முடிவு எட்டப்பட்டது

ராவத் ஆளுநர் பேபிராணி மௌரியாவை இன்று சந்தித்து ஆட்சியமைக்க உரிமைகோர உள்ளார் இதனையடுத்து திரு ராவத் இன்றுமாலை முதலமைச்சராக பதவியேற்பார் என தெரிகிறது

மக்களவை இன்று கூடியதும் வேளாண் பிரச்சனையை எழுப்பிய மக்களவை காங்கிரஸ் தலைவர் திரு அதிர் ரஞ்சன் சௌத்ரி விவசாயிகளின் போராட்டத்தில் ஏராளமானோர் உயிரிழந்ததாகக் குறிப்பிட்டார்

இப்பிரச்சனையை வலியுறுத்தி காங்கிரஸ் திமுக திரிணாமுல் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்கட்சிகள் அவையில் மையப்பகுதியில் குழுமி அரசுக்கு எதிராக குரலெழுப்பினார்கள் இதற்கு தமது அதிருப்தியை வெளியிட்ட மக்களவைத் தலைவர் திரு ஓம்பிர்லா மக்கள் பிரச்சனைகள் குறித்து விவாதிப்பதற்காகத்தான் அவை கூடுவதாகவும் கோஷமிடுவது அவையின் மாண்புக்கு எதிரானது என்றும் குறிப்பிட்டார்

துர்காமூர்த்தி இன்று கொடியசைத்து இன்று துவக்கி வைத்தார்

அரியலூர் மாவட்டத்தில் மின்னனு வாக்குப்பதிவு இயந்திரங்களை கணிணி குலுக்கல் முறையில் ஒதுக்கீடு செய்யும் அங்கீகரிக்கப்பட்ட அரசியல் கட்சி பிரதிநிதிகள் முன்னிலையில் மாவட்ட ஆட்சித் தலைவர் திருமதி

விஷ்ணு தலைமையில் இன்று நடைபெற்றது